ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாகசிபிஐவிசாரணைக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஆப்பிரிக்கநாடுகளில் ஒன்றானமாலியில் ரானுவம் அதிகாரத்தைகைப்பற்றியதைஅடுத்து

மத்தியஅமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

இந்தகூட்டத்தில் எடுக்கப்பட்டமுடிவுகளை இன்றுபிற்பகல் மத்தியஅமைச்சர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கவுள்ளனர்

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

இந்தியகடற்பகுதிபாதுகாப்பு கடற்படையைநவீனமயமாக்குதல் பயிற்சியில் புதிய யுக்திகளை உட்படபல்வேறுவிஷயங்கள் புகுத்துதல் தொடர்பாக இந்தமாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மும்பையில் மர்மமானமுறையில் சுஷாந்த் சிங் நடிகர் உயிரிழந்ததுதொடர்பாகசிபிஐவிசாரணைக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்தவழக்கைசிபிஐவிசாரிக்கவேண்டுமென்றுபீகார் மாநிலஅரசுவிடுத்தகோரிக்கையைமுன்னதாகமத்தியஅரசுஏற்றுக் கொண்டது தேர்தல் ஆணையர் திரு அசோக் லாவாசாராஜினாமாவைகுடியரசுத் தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டுள்ளார் ஆசியவளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவர் பொறுப்பவிரைவில் அவர் ஏற்கவுள்ளதால் பதவிவிலகியுள்ளார்

இதையடுத்து

இந்நோய்த் தொற்றைதடுப்பதற்கான இதர இரண்டுதடுப்பூசிகள் மனிதர்களுக்குசெலுத்தப்பட்டு முதல் மற்றும் இரண்டாவதுகட்டபரிசோதனைமுடிக்கப்பட்டுள்ளது

இத்தகையஒருமையம் நாட்டில் அமைக்கப்படுவது இதவேமுதல்முறைஎன்றுசெய்தியாளர்களிடம் பேசியமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறினார்

பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவைநேற்று இந்தியவெளியுறவுத்துறைசெயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லாடாக்காவில் சந்தித்துப் பேசினார் இதனைஉறுதிப்படுத்தியுள்ளஅந்நாட்டிற்கான இந்திய தூதர் திருமதி ரிவா கங்குலிதாஸ் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் செய்தியை பங்களாதேஷ் பிரதமரிடம் திரு ஷிரிங்வாஎடுத்துரைத்ததாககூறினார்

இன்று பங்களாதேஷ் வெளியுறவுத்துறைசெயலர் திரு மசூத் பின் மேமெனுடன் திரு ஷிரிங்லாபேச்சுக்கள் நடத்தவுள்ளார்

முன்னதாக அதிபரின் வீட்டைச் சுற்றியரானுவத்தினர் திடரெனதுப்பாக்கியால் சுட்டனர் அந்தநோத்தில் அதிபர் தொலைக்காட்சியில் நாட்டுமக்களுக்குஉரையாற்றிக் கொண்டிருந்தார் பதவிவிலகியவுடன் அதிபரை ராணுவத்தினர் கைதசெய்ததாகசெய்திகள் தெரிவிக்கின்றன

வங்கக்கடலில் புதியகாற்றழுத்ததாழ்வுப்பகுதிஉருவாகியுள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு மையம் அறிவித்துள்ளது